திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அடிக்கல் நாட்டினார்

வருவதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது

கிடைத்துள்ளதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது

வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் நகர்ப்புறங்களில் உள்ள குடிசைவாழ் மக்களுக்கு பயன் அளிக்கும் அதிநவீன தொழில்நட்பத்தடன் கூடிய வீட்டுவசதி திட்டங்களுக்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம்இன்று அடிக்கல் நாட்டினார் இந்நிஷழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த புத்தாண்டில் புதிய வேகத்துடன் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் ஆண்டாக அமையும் என்று தாம் நம்புவதாக கூறினார் முந்தைய அரசுகள் வீட்டுவசதி திட்டங்களுக்கு போதிய முக்கியத்துவம் அளிக்க தவறிவிட்டதாக பிரதமர் குற்றம் சாட்டினார் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துவதே தமது அரசின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டா் தமிழகம் உட்பட ஆறு மாநிலங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது

இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முதலமைச்சர் திரு

இந்த குடியிருப்பு வளாகத்தில் ரேஷன் கடை இரன்டு அங்கன்வாடி மையங்கள் ஒரு நூலகம் ஒரு பால் விளியோக மையம் மற்றும் ஆறு கடைகள் அமைப்பதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கழிவுநீர் கத்திகிப்பு மையமும் மின்சார துணை நிலையமும் இந்த வளாகத்தில் செயல்படும் என்றும் பதினைந்து மாதத்திற்குள் இந்த பணிகள் நிறைவு பெறும் என்றும் முதலமைச்சா் தெரிவித்தாா்

நகர்ப்புறங்களில் நீர்வழிப் பாதைகள் மற்றும் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு உதவிடும் வகையில் கட்டப்படும் இத்தகைய குடியிருப்புகள் கற்றுக்குழலுக்கும் பேரிடர்களை சமாளிக்கும் வகையிலும் நவீன கட்டுமான தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்படும் என்று முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஆறு மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள் பங்கேற்றனர்

இதனையொட்டி அனைத்து முன்னேற்பாடுகளையும் தயார் நிலையில் வைக்குமாறு மாநில அரசுகளை மத்திய சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இத்தொடர்பாக புத்தில்லியில் இன்று மத்திய க்காதாரத்துறை அமைச்சர் டாங்டர்

பிரச்சிளைகள் ஏற்படும் பட்சத்தில் ஆரம்பநிலையிலேயே அதனை சாி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றுகாதாரத்துறை அமைச்சர் கூறினார்

விஜயபாஸ்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்ற செய்திபாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான அனைத்த ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார்

ராதாகிருஷ்ணன் அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றி தடுப்பூசி போடப்படும் என்றும் இதற்னன சிரஞ்சிகளை மத்திய அரசு வழங்கும் என்றும் கூறினார்

திங்கள் மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் தவிர அளைத்து விடுமுறை தினங்களிலும் இந்த அருங்காட்சியகம் திறந்திருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சஞ்ஜீப் பான்ஜி வரும் திங்கட்கிழமை பதவியேற்கிறார் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நீதிபதிகள் நியமனத் தேர்வுக்குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளதாக மத்திய சுட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் மற்றும் தலைஎமச் செயல் அதிகாரியாக திரு சுனில் சர்மா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் மத்திய அமைச்சரவையின் நியமனக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கி உள்ளது அலுவல் சார்ந்த முதன்மை செயலாளராகவும் இவர் பணியாற்றுவார் என்றும் மத்திய அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் கடுமையான குளிர் நிலவி வருகிறது இமய மலையின் மேற்கு திசையை ஒட்டியப் பகுதிகளில் நிலவிவரும் கடுமையான குளிர் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்வு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வரும் ஞாயிற்றுக்கிழமை லேசன மழை மற்றும் பளிப் பொழிவிற்கு வாய்ப்பு உள்ளதாக வாளிலை ஆய்வு ஸமயம் தெரிவித்துள்ளது

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீயை அணைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராள மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இம்மாதம் ஏழாம் தேதி சிட்னியில் நடைபெற உள்ளது னயம் காரணமாக உமேஷ் யாதவ் அணியிலிருந்து வெளியேறியதை அடுத்து தமிழகத்தை சேர்ந்த நடராஜன் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார்